முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி தலைமையில் கோவிட் தொற்று நிலைமை குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற விரிவான ஆலோசனை நிறைவடைந்தது

வளிமண்டல சுழற்சி காரணமாக விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருச்சி பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி

இக்கூட்டத்தில் தலைமை செயலர் திரு ராஜீவ் ரஞ்சன் அமைச்சர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றனர்

கோவிட் அரியலூர் அரியலூரில் கோவிட் தொற்றாளர்களுக்கு அலோபதி மருத்துவ சிகிச்சையுடன் சித்த மருத்துவ முறை மூலம் சிகிச்சை அளிக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள சிறப்பு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா இன்று ஆய்வு செய்தார் அரியலூர் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர் விடுதியில் அமைக்கப்பட்டுள்ள இம்மையத்தை திறந்துவைத்து பேசிய அவர் நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் சூரணம் உள்ளிட்டவைகளுடன் அலோபதி சிகிச்சை முறைகளும் வழங்கப்படுவதாகவும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார்

கோவிட் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவ கல்லுாரி மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனை நகராட்சி மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக்கொளவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

வானிலை தென்தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருச்சி திண்டுக்கல் கரூர் அரியலூர் பெரம்பலூர் பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் பேசுகையில்

நாமக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு அய்யன்னன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக்கூட்டத்தில் சமூக இடைவெளியோடு முக கவசம் கையுறைகள் அணிவதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது

கிழக்கு கடற்கரை பகுதிகளான திருவள்ளுர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும்